இந்நிகழ்ச்சியில் இடம் பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நமோ ஆப் மொபைல் செயலி அல்லது மை கவ் இணையதளம் மூலமாக தெரிவிக்கலாம்

உரிய ஆவணங்களுடன் ஏற்கனவே ஈராக்கில் வேலையில் இருந்தவர்கள் பாக்தாத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல் கொடுத்த பின்னர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மீண்டும் திரும்பலாம் என்றும் புனித யாத்திரை மேற்கொள்ள விரும்புவோருக்கும் இது பொருந்தும் என்றாலும் அண்டை நாடான சிரியாவிற்கு செல்ல வேண்டாம் என இவர்களுக்கு அறிவுறுத்தப் படுவதாகவும் அமைச்சகம் கூறி உள்ளது

கொரோனா சீனாவில் இருந்து மீட்கப்பட்டு டெல்லி அருகே மானேசர் ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டவர்களில் எவருக்கும் புதிய கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என இறுதி மருத்துவ பரிசோதனையில் உறுதியானதைத் தொடர்ந்து இவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள்

கிராம மற்றும் பால் பண்ணை நிலையில் பரிசோதனை வசதிகளை உருவாக்கி பாலின் தரத்தை மேம்படுத்த அண்மையில் சிறப்பு திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது

பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மத மொழி வேறுபாடுகளைக் கடந்து கலாச்சாரப் பாரம்பரியங்களை பகிர்ந்து கொள்ள ஏதுவாக நேரு யுவக் கேந்திரா பல்வேறு அமைப்புகளின் ஆதரவுடன் இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது குடியுரிமை தமிழகத்தில் அகதிகள் முகாம்களிலும் வெளியிலும் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கவேண்டும் என்பதே அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என்று தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பண்பாட்டு துறை அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுப்பிய உரிமை மீறல் பிரச்சனைக்கு பதில் அளித்த அவர் வெளிநாடு வாழ் இந்தியர் குடியுரிமை இரட்டை குடியுரிமை ஆகிய இரண்டுக்கும் வேறுபாடுகள் இருப்பதாக கூறினார் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கினால் உகந்த சூழல் ஏற்படும் போது அவர்கள் தாயகம் திரும்ப வழி ஏற்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அமைச்சருக்கு எதிரான உரிமை மீறல் புகாரை சட்டப் பேரவை தலைவர் திரு தனபால் நிராகரித்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் மற்றும் தோழமைக் கட்சிகள் வெளிநடப்பு செய்தன பின்னர் திமுக சட்டமன்றக் குழுவின் துணைத் தலைவர் திரு துரைமுருகன் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் இரட்டை குடியுரிமை சாத்தியமற்றது என்று மத்திய அரசு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கூறியுள்ள நிலையிலும் அமைச்சர் அதனை முன்னிறுத்துவது முரண்பாடானது என்றார்

விடுதலைப்போராட்ட லட்சம் ருபாய் வீர்ர்களுக்கான ஒய்வூதியம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் அண்மையில் குடியரசு தினத்தன்று தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் அறிவித்திருந்தார்

துணை நிலை ஆளுநர் அலுவலகம் தலையிட்டதை தொடர்ந்தே இப்பிரச்சனையில் கிடைத்ததாகவும் மாணவர்களுக்கு நியாயம் மேற்பார்வை அதிகாரிகளுக்கு எதிராக ஆதாரங்கள் கிடைக்காவிட்டாலும் தவறுகளை இவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பது வெளிப்படை என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார்

முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மக்களவை உறுப்பினர் திரு வி வைத்திலிங்கம் ஆகியோர் அரசு சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிபிஐ தேசியக் குழு உறுப்பினர் திரு நாரா கலைநாதன் அக்கட்சியின் முன்னாள் மாநிலச் செயலர் திரு ஆர் விஸ்வநாதன் அஇஅதிமுக வைச் சேர்ந்த முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் மற்றும் பல்வேறு மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

நலத்துறை செயலர் திருமதி ஆலிஸ் வாஸ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எஸ்ஸி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த இறுதியாண்டு சட்டக் கல்லூரி மாணவர்கள் டெல்லி சென்று உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றம் மற்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இதர இடங்களை காண்பதற்கான செலவை அரசே ஏற்று வருவதும் குறிப்பிடதக்கது

தட்டாஞ்சாவடி மதகடிப்பட்டு கரையாம்புதூர் மற்றும் கூனிச்சம்பட்டு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களிலும் திருவண்டார் கோவிலில் உள்ள இந்திய உணவுக் கழகத்தின் கிடங்கிலும் காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் தென்னங்குடி நவீன அரிசி ஆலை மற்றும் நெடுங்காடு தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மையத்திலும் இந்த கொள்முதல் மையங்கள் செயல்படும் விவசாயிகள் முன்பதிவு அடிப்படையில் தங்களின் நெல்லை இம்மையங்களுக்கு கொண்டு வந்து தரத்திற்கு ஏற்ப குறைந்த பட்ச ஆதார விலை பெறலாம் என்று புதுச்சேரி அரசின் வேளாண் துறை தெரிவித்துள்ளது

வாலிபர் சங்கம் புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இன்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக வந்து தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்